சீனாவிலிருந்து தமிழ்நாடு மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன

உணவுப்பொருட்கள் அவசரமாக தேவைப்படும் அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்தமாறு தபால் துறையினரை மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் அறிவுறுத்தியுள்ளார்

அனைத்து உதவிகளும் அளிக்கப்படுமென மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி உறுதி அளித்துள்ளார்

சீனாவின் குவாங்சோ நகரில் இருந்து இந்த கருவிகள் ஏர் இந்தியா விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சீனாவுக்கான இந்திய தூதர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட சுமார் ஆறரை லட்சம் துரித பரிசோதனை மற்றும் ஆர்என்ஏ பரிசோதனை சாதனங்கள் இந்தியா வந்தடைந்ததை தொடர்ந்து நேற்று முதல் சென்னை சேலம் கோவையில் தரித பரிசோதனை தொடங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது

விஜயபாஸ்கர் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

உணவுப்பொருட்கள் அவசரமாக தேவைப்படும் அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு தபால் துறையினரை மத்திய தொலைத்தொடர்பு துறை அமைச்ச் திரு ரவிசங்கள் பிரசாத் அறிவுறுத்தியுள்ளா் அனைத்து மாநில முதன்மை அஞ்சல்துறை தலைவர்கள் மற்றும் பொது மேலாளர்களுடன் நேற்று அவர் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார் அஞ்சல் துறையின் விரிவான நெட்வொர்க் தொடர்புகளை பயன்படுத்தி நாடு முழுவதும் உதவி தேவைப்படுவோருக்கு உதவி செய்ய தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொண்டாா்

ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள காலணி தயாரிப்பு தொழில் துறையினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படுமென மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி உறுதி அளித்துள்ளார்

தற்போதைய சசூழ்நிலையை பயன்படுத்தி இறக்குமதிகளை குறைத்து ஏற்றுமதிகளை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் காலணி தயாரிப்பு துறையினரை திரு நிதின்கட்கரி கேட்டுக் கொண்டார் நாளை முதல் செயல்படவிருக்கும் சில தொழில் நிறுவனங்களில் சமூக இடைவெளி உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை கட்டாயம் கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய அரசு முடிவு மேற்கொண்ட பிறகே டிக்கெட் முன்பதிவுகளை தொடங்குமாறு விமான நிறுவனங்களை அவர் அறிவுறுத்தியுள்ளார்

ஹர்தீப்சிய் பூரி இந்த விளக்கத்தை அளித்துள்ளார் ஊரடங்கு காரணமாக ஆன் லைன் முறையில் வகுப்பு நடத்தும் போது மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளை தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இத்தொடர்பாக அனைத்து மாநில கல்வித்துறை செயலாளர்களுக்கும் ஆணையம் அனுப்பியுள்ள அறிவுரையில் ஆன் லைன் வகுப்பு எடுக்கும் போது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது எந்த வகையான விதிமீறல் துன்புறுத்தல் அல்லது மாணவர்கள் தவறாக பயன்படுத்தப்படாத வகையில் பாட நடவடிக்கைகள் அமைய வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

ராகுல்காந்தி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் தாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அந்நிய முதலீடு தொடர்பான கொள்கையில் திருத்தம் செய்ததற்காக ராகுல்காந்தி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்

சரவணன் தொடங்கி வைத்தார் தேவையின்றி வெளியே சுற்றுவோா் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

கந்தசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு சென்று வாழ்ந்துவரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று கலந்துரையாடிய பின் அவர் இதனை தெரிவித்தார்

குறிப்பாக காய்கறி மற்றும் பழவகை சாகுபடிக்கு இந்த மானிய உதவி பெரிதும் உதவிக்கரமாக இருந்தது எள குணசேகர் கண்ணன் வீரம்மாள் உள்ளிட்ட பயனாளிகள் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்

இந்த நிதியுதவி தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்

நரேந்திரமோடிக்கு கசகஸ்தான் அதிபர் திரு

இதற்காக புதுதில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரகம் இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளது